தலைப்புச் செய்திகள்

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா நோய்த் தொற்று அதிகரித்து வருவதையடுத்து தளர்வுகளுடன் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கொரோனா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் எடுத்துக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரசை கட்டுப்படுத்துவதில் தடுப்பூசி முக்கியப் பங்கு வகிப்பதாக கூறினார்

பிரதமருக்கு பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த நிஷா ஷர்மா என்ற செவிலியர் தடுப்பூசியின் இரண்டாவது டோசை செலுத்தினார்

தமிழ்நாடு முழுவதும் நோய்க் கட்டுபாட்டு பகுதி தவிர மற்ற பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட பல்வேறு தளர்வுகள் தொடர்ந்து அமலில் இருக்க ஆணையிடப்பட்டுள்ளது இவை நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது இதன்படி திருவிழாக்கள் மற்றும் மதக் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு பழம் மற்றும் காய்கறிச் சந்தை வளாகத்தில் சில்லறை வர்த்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள காய்கறி மொத்த சந்தைகளில் சில்லறை வியாபாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னைமாநகர பகுதிகளுக்குள் இயக்கப்படும் பேருந்துகள் மாநிலத்திற்குள் இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட இருக்கைகள் அளவிற்கு மட்டுமே பயணிகளை அனுமதிக்க வேண்டும் நின்றுக் கொண்டு பயணிக்க அனுமதி இல்லை புதுச்சேரி ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிற்கு இயக்கப்படும் பேருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட இருக்கைகள் அளவிற்கு மட்டுமே பயணிகள் அனுமதிக்கப்பட வேண்டும்

புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா நீங்கலாக பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் இ பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழக தலைமைச் செயலாளர் திரு ராஜிவ் ரஞ்சன் பிறப்பித்துள்ள ஆணையில் தெரிவித்துள்ளார் இந்தியா சார்பில் கிழக்கு ஆப்ரிக்க நாடான செஷல்சில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு

பிரதமாின் சாகர் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டத்தின்கீழ் நீதிமன்ற வளாகம் கடலோர காவல்படைக்கு அதிவேக ரோந்துக் கப்பல் சூரிய மின்சக்தி ஆலை உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்கள் செசல்ஸ் நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன

நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்

காணொளி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்துகொண்டார்

உயிரிழப்பு ஏதுமில்லை

அமிரிந்தர் சிங் தொிவித்துள்ளார்

புதுச்சோியில் மதுபானங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கொரோனா சிறப்பு வரியை ரத்து செய்வதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த நடைமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இது குறித்து துணைநிலை ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை அனைத்து மதுபானக்கடைகள் வியாபாாிகள் விடுதிகளில் பணிபுாியும் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இது குறித்து கலால்துறை தீவிரமாக கண்காணிக்கும் என்றும் தொிவிக்கப்பட்டுள்ளது

சுங்கச் சாவடிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் நியாயமானதாக இல்லை என்றும் தேசிய அளவிலான கொள்கையை பின்பற்றி சுங்கச் சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாம்பரம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச் சாவடிகளில் ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டதால் அவ்வழியே செல்லும் வாகனங்களுக்கு சுங்கக் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்ஜீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இவ்வாறு கூறியது சுங்கச் சாவடிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் இவ்வழக்கு விசாரணையை இரு வாரங்களுக்கு ஒத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளனர் வேளாங்கண்ணியிலிருந்து சென்னையை நோக்கிச் சென்ற அரசுப் பேருந்தும் கடலூாிலிருந்து சிதம்பரம் நோக்கிச் சென்ற மீன் லாரியும் இன்று அதிகாலை சிதம்பரம் அருகேயுள்ள மேட்டுப்பாளையம் பகுதியில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பேருந்து ஓட்டுநரும் இரண்டு பயணிகளும் சம்பவ இடத்திலேயே உயிாிழந்தனர்

கொரோனா வைரஸ் தொற்று அதிகாித்து வரும் சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிப்பதாக நியூசிலாந்து தொிவித்துள்ளது

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா நோய்த் தொற்று அதிகரித்து வருவதையடுத்து தளர்வுகளுடன் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது புதுச்சோியில் மதுபானங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கொரோனா சிறப்பு வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது